நரேந்திர மோடி நாளை ஒடிஸா செல்கிறார்

கிரண்பேடி பதவி விலக வேண்டுமென்று முதலமைச்சர் திரு

நாராயணசாமி வலியுறுத்தி உள்ளார்

ஒடிசா மாநிலத்தில் ஃபோனி புயல் பாதித்த பகுதிகளை ஆய்வு செய்ய பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை அங்கு செல்ல உள்ளார்

நவீன் பட்நாயக் தெரிவித்துள்ளார் இதனிடையே ஃபோனி புயலின் போது முன்னெச்சறிக்கை நடவடிக்கைகளை சிறப்பாக மேற்கொண்டு உயிர்ச் சேதங்களை குறைத்ததற்காக இந்தியாவை ஐ நா சபை பாராட்டியுள்ளது

எடப்பாடி பழனிச்சாமி தெரிவித்துள்ளார் மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவு தேர்வு இன்று நாடு முழுவதும் நடைபெற்றது

ஃபோனி புயல் காரணமாக ஒடிசா மாநிலத்தில் மட்டும் நீட் தேர்வு ஒத்தி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது

மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறிய கருத்துக்களக்கு காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் கண்டனம் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேசத்தில் காந்தி பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி ராஜீவ் காந்தியை தூய்மானவர் என்று அவரது ஜால்ராக்கள் கூறி வந்தாலும் அவர் ஊழல்வாதியாகத்தான் இறந்தார் என்று குறிப்பிட்டார் இதற்கு பல்வேறு காங்கிரஸ் தலைவர்களும் கண்டனம் தெரிவித்துள்ளனர்

ராகுல்காந்தி தனது ட்விட்டர் பக்கத்தில் இதுகுறித்து குறிப்பிடுகையில் திரு மோடி அவர்களே போர் முடிந்து விட்டது உங்கள் கர்மா உங்களுக்காகக் காத்திருக்கிறது என் தந்தையை தாழ்த்தி உங்களை உயர்த்திக்கொள்ள நீங்கள் முயற்சிப்பது உங்களை பாதுகாக்காது

இதேபோல் காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு

சிதம்பரம் தமது ட்விட்டர் பக்கத்தில் திரு மோடியை கடுமையாக விமர்சித்துள்ளார் போபர்ஸ் வழக்கில் ராஜீவ் காந்தி மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் அறவே ஆதாரமற்றவை என்று டெல்லி உயர் நீதிமன்றம் தீர்ப்பு அளித்தது பிரதமர் மோடிக்குத் தெரியாதா என்று கேள்வி எழுப்பியுள்ள அவர் இறந்தவர்களைப் பற்றி இழிவாகப் பேசக்கூடாது என்ற முதுமொழி பிரதமர் மோடிக்குத் தெரியாதா என்றும் கேட்டுள்ளார் தேர்தலில் தமது கட்சியின் தோல்வி உறுதி என்ற அச்சம் திரு மோடியை விரக்தியின் விளிம்பிற்குத் தள்ளிவிட்டது என்றும் குறிப்பிட்டுள்ளார் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் மீதான பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பாக விசாரித்து வரும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் குழுவின் தலைவர் திரு

ஏ போப்டேவை அவரது இல்லத்தில் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் திரு

எஸ் நாரிமன் மற்றும் திரு

ஒய் சந்திரசூட் ஆகியோர் சந்தித்துப் பேசினார்கள் என்றும் இந்த வழக்கில் குற்றம் சாட்டிய பெண் விசாரணைக்கு வராத காரணத்தால் அவர் வரவில்லை என்று சொல்லி ஒருதலைப்பட்ச தீர்ப்பு வழங்கக் கூடாது என்று அறிவுறுத்தியதாக வெளியான செய்தியை உச்ச நீதிமன்றம் மறுத்துள்ளது உச்ச நீதிமன்ற தலைமை செயலாளர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த செய்தி துரதிருஷ்ட வசமானது என்றும் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்றும் குறிப்பிட்டுள்ளர் இந்தப் புகார் குறித்து விசாரித்து வரும் குழு வேறு எந்த ஒரு நீதிபதியின் ஆலோசனையையும் ஏற்று செயல்படாது என்றும் குறிப்பிட்டுள்ளார் விசாரணை வழக்கமான நீதிமன்ற விசாரணை போன்று அல்லாமல் நடைபெறும் என்றும் கூறியுள்ளார்

மன்மோகன்சிங் கூறியுள்ளார் பிடிஐ செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்த பேட்டியில் தங்கள் வளர்ச்சி மீது அக்கறை படாமல் மக்களை வேற்றுமைப் படுத்தி அதன் மூலம் அரசியல் ஆராயம் தேட நினைக்கும் இந்த அரசை ஒதுக்கித்தள்ள மக்கள் முடிவு செய்துள்ளார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார்

இலங்கையில் நாளை பள்ளிக்கூடங்கள் திறக்கப்படுவதையொட்டி இன்று பாதுகாப்பு படையினர் அனைத்து பள்ளிகளிலும் தீவிர வெடிகுண்டு சோதனைகளை மேற்கொண்டனர் பொதுமக்கள் பள்ளிக்கூடங்களுக்கு அருகில் தங்கள் வாகனங்களை நிறுத்த வேண்டாம் என்று இலங்கை அரசு கேட்டுக்கொண்டுள்ளது

இதற்கிடையே இலங்கையில் பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்ட அனைவரும் தற்கொலை தாக்குதலிலோ அல்லது பாதுகாப்பு படையினரின் தேடுதல் வேட்டையின் போதோ கொல்லப்பட்டு விட்டதாகவும் இதன் காரணமாக இலங்கையில் இயல்பு நிலை திரும்பியுள்ளதாகவும் இலங்கை அதிபர் மைத்ரிபால சிரிசேனா அகில இந்திய வானொலியின் இலங்கை செய்தியாளருக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் கூறியுள்ளார் இலங்கையில் கத்தோலிக்க கிறிஸ்தவ தேவாலயங்களில் இன்று ஞாயிற்றுக்கிழடை நடைபெற இருந்த ஆராதனை வழிபாடுகள் ரத்து செய்யப்பட்டன ஆனால் கார்டினல் மால்க்கம் ரஞ்சித் இலங்கையின் தேசிய தொலாக்காட்சியின் வாயிலாக சிறப்பு வழிபாட்டினை நடத்தினார் அரசின் அன்றாடப் பணிகளில் தலையிட ஆளுனருக்கு அதிகாரமில்லை என்று சென்னை உயர் நீதிமன்றம் தீர்ப்பு அளித்ததை அடுத்து புதுச்சேரி ஆளுனர் டாக்டர் கிரண்பேடி புதுச்சேரி மக்களுக்கு எழுதியுள்ள கடிதமே அவர் அரசை செயல்பட விடாமல் முட்டுக்கட்டை போட்டார் என்பதை தெளிவாகக் காட்டுகிறது என்று முதலமைச்சர் திரு

நாராயணசாமி கூறியுள்ளார் புதுச்சேரியில் இன்று செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் மாநிலத்தின் வளர்ச்சிக்கு எல்லா வகையிலும் முட்டுக்கட்டை போட்டு அரசை செயல்பட விடாமல் தடுத்ததற்கு தார்மீகப் பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் உயர் நீதிமன்றத் தீர்ப்பை எதிர்த்து மறு ஆய்வு செய்ய டாக்டர் கிரண்பேடி திட்டமிட்டுள்ளார் என்று தமக்குத் தெரிய வந்துள்ளதாகவும் துணைநிலை ஆளுனராக அவர் மறுஆய்வு செய்ய முடியாது என்றும் திரு நாராயணசாமி கூறினார்

ஐதராபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி ராமசுப்ரமணியன் தலைமையில் நடைபெறும் இந்த விழாவில் புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி முதலமைச்சர் திரு

டத்தோ சரவணன் ஆகியோர் பங்கேற்க உள்ளனர் இந்த நிகழ்ச்சியில் புதுவை அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்க உள்ளனர் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் அனந்த்நாக் மாவட்டத்தில் பாஜக துணைத்தலைவர் குலாம்முகம்மது மீர் நேற்று பயங்கரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட்டார் ஜம்மு காஷ்மீர் மாநில பிஜேபி தலைவர் குலாம் மும்மது மீர் தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார்

ஃபோனி புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளைப் பார்வையிட பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை ஒடிஸா செல்கிறார்

மன்மோகன்சிங் கூறியுள்ளார் புதுச்சேரி துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண்பேடி பதவி விலக வேண்டுமென்று முதலமைச்சர் திரு

நாராயணசாமி வலியுறுத்தி உள்ளார்